பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார்

மண்வள அட்டை தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது

அனுப்பப்படும் என்று இந்தியா அறிவித்துள்ளது

இந்திய அமெரிக்க நட்புறவை வலுப்படுத்தும் விதத்தில் திரு ட்டிரம்பின் இந்த பயணம் அமையும் என்று நம்புவதாக அவர் கூறியுள்ளார் ஜனநாயகம் மற்றும் பன்முகத் தன்மையை பாதுகாப்பதற்கு அர்ப்பணிப்புடன் இருநாடுகளும் செயல்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார் இருநாடுகளிலும் வாழும் மக்கள் பயன்பெறுவது மட்டுமல்லாமல் உலகில் வாழும் அனைத்து மக்களுக்கும் நன்மை பயக்கும் விதத்தில் இந்திய அமெரிக்க நட்புறவு தொடரும் என்றும் பிரதமா் கூறியுள்ளார் சத்ரபதி சிவாஜியின் பிறந்தநாளை முன்னிட்டு குடியரசுத் துணை தலைவர் திரு வெங்கய்ய நாயுடு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் திரு வெங்கய்ய நாயுடு வெளியிட்டுள்ள செய்தியில் வீரம் தீரம் போர் யுக்திகள் மகளிருக்கு மரியாதை செலுத்துதல் போன்ற பல்வேறு குணங்களைக் கொண்ட சத்ரபதி சிவாஜியின் ஆட்சிக் காலம் இந்திய வரலாற்றில் பெருமைப்படத்தக்கதாகும் என்று கூறியுள்ளார் இளம் தலைமுறையினர் சத்ரபதி சிவாஜியின் பண்புகளை பின்பற்ற வேண்டுமென்று கேட்டுக் கொண்டுள்ளார் பிரதமர் திரு நரேந்திரமோடி விடுத்துள்ள செய்தியில் இந்தியாவின் தலைமகனாக விளங்கிய சத்ரபதி சிவாஜியின் வாழ்வுக்கு தலை வணங்குவதாகக் கூறியுள்ளார் வீரம் இரக்கம் நல்லாட்சி வழங்கிய சிவாஜியின் வாழ்க்கை மக்களுக்கு ஒரு உந்து சக்தியாக விளங்குவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்நாளையொட்டி மத்திய தகவல் ஒலிபரப்புத் துறை அமைக்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் வெளியிட்டுள்ள செய்தியில் சத்ரபதி சிவாஜி மிகச் சிறந்த வீரராகத் திகழ்ந்தார் என்றும் உலகம் பாராட்டத்தக்க மன்னராக விளங்கினார் என்றும் புகழாரம் சூட்டியுள்ளார் நூற்றாண்டுகளைக் கடந்தாலும் சிவாஜியின் வாழ்வு ஊக்கமளிப்பதாக உள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார் ராமஜென்மபூமி அறக்கட்டளையின் முதல் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறவுள்ளது அயோத்தியில் ராமர் ஆலயம் கட்டும் பணிகளை மேற்கொள்ள இந்த அறக்கட்டளை அமைக்கப்பட்டுள்ளது

இன்றையக் கூட்டத்தில் ராமர் ஆலயத்தின் கட்டுமான பணிகளை தொடங்குவதற்கான தேதி குறித்து முடிவெடுக்கப்படும் என்று தகவல்கள் தெரவிக்கின்றன சீனாவின் உஹானில் தங்கியிருக்கும் இந்தியர்களை பாதுகாப்பாக வெளியேற்றுவதற்கு ரானுவ விமானம் நாளை அனுப்பப்படும் என்று இந்தியா அறிவித்துள்ளது

இன்று காலை ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஆறு பேர் முகாமிலிலிருந்து அனுப்பப்பட்டனர் மண்வள அட்டை தினம் இன்று கடைப்பிடிக்கப்படுகிறது

இந்தத் திட்டத்தில் இரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை விவசாயிகளுக்கு மண்வள அட்டைகள் வழங்கப்படுகின்றன இதன் மூலம் மண்ணின் மண்டச்சத்து தேவைகள் சரியாள அளவில் பராமரிக்க வகை செய்யப்பட்டுள்ளது மண் வளமாக இல்லையென்றால் உற்பத்தியை அதிகரிக்க முடியாது என்பதை கருத்தில் கொண்டு விவசாயிகள் மண்பரிசோதனை செய்து கொண்டு அதற்கேற்ப செயவ்படவேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டுள்ளார் தமிழ்நாட்டில் கிருஷ்ணகிரி மற்றும் திருவாரூர் மாவட்டங்களைச் சேர்ந்த விவசாயிகள் இந்த மண்வள அட்டையின் மூலம் பெரிதும் பயனடைந்திருப்பதாக தெரிவித்துள்ளனர்

அந்த குழந்தைகளுக்கு சமூக பொருளாதார பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு சிறப்பு உதவி தொகுப்பு வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார் மேல்நிலைக் கல்வி திறன் மேம்பாட்டு பயிற்சி வேலைவாய்ப்பு மற்றும் கயதொழில் செய்வது ஆகியவை இதில் அடங்கும் என்று அவர் தெரிவித்தர்

வெளியுறவுத் துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ஐரோப்பிய கூட்டமைப்பு தலைவர்களை நேற்று சந்தித்து பேசினார் பயங்கரவாத எதிர்ப்பு பருவநிலை மாற்றம் பொருளாதார ஒத்துழைப்பு போன்ற பல்வேறு விவகாரங்கள் குறித்து அவர் ஆலோசனை நடத்தினார் இந்திய வெளியுறவுக் கொள்கை ஐரோப்பிய கூட்டமைப்பில் உள்ள நாடுகளின் பிராந்திய மற்றும் உலகளாவிய பார்வை குறித்து அவர் ஆலோசனை நடத்தியதாக வெளியறவு அமைச்சகம் தெரிவித்தள்ளது பாதுகாப்பு போக்குவரத்து உள்கட்டமைப்பு டிஜிட்டல் பொருளாதாரம் வர்த்தகம் மற்றும் முதலீடுகள் குறித்தும் அவர் விவாதித்ததாக அமைச்சம் கூறியுள்ளது

ஹைராபாத்தில் நேற்று நடைபெற்ற மாநாட்டில் பேசிய அவர் இந்த துறை ஆண்டுக்கு பத்து சதவீதம் வளர்ந்து வருவதாகக் குறிப்பிட்டார் கொரோணா வைரஸ் தாக்கம் மற்றம் உலகளாவிய பொருளாதார தேக்கநிலை இருந்தபோதிலும் இந்த துறையில் வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார் நிர்ணயிக்கப்பட்ட கால அளவிற்குள் அறிவியல் துறையின் கண்டுபிடிப்புகளுக்கு அறிவுசார் சொத்துரிமைக்கான அனுமதி வழங்கப்பட்டு வருவதால் வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் மருந்து பொருட்கள் மருத்துவ உபகரணங்கள் போன்றவற்றின் மீதான விலைக் கட்டுப்பாடு அவ்வட்போது பரிசீலிக்கப்பட்டு வருவதாகவும் பொதுமக்கள் பயனடைவதற்கு ஏதுவாக அரசு கொள்கைகளை செயல்படுத்தி வருவதாகவும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தாா் தேசிய அளவிலான பழங்குடி இளைஞர்கள் பரிமாற்ற நிகழ்ச்சி ஜம்முவில் நடைபெற்று வருகிறது

ஏழு நாட்கள் நடைபெறும் இந்த நிகழ்ச்சிகளின் தொடக்க விழாவின்போது ஜார்கண்ட் மற்றும் ஒடிசா மாநிலங்களைச் சேர்ந்த இளைஞர்கள் பங்கேற்ற கலைநிகழ்ச்சிகள் நடைபெற்றன பிரிட்டனில் குடியுரிமை பெறுவதற்கான புதிய நடைமுறையை அந்நாட்டு உள்துறை அமைச்ச் ப்ரீத்தி படேல் அறிவித்துள்ளார் இந்தியா உட்பட உலகின் பல்வேறு நாடுகளில் உள்ள தலைசிறந்த பணியாளர்களுக்கு விசா வழங்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் அடுத்த ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து இந்த புதிய திட்டம் அமல்படுத்தப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார் ஐரோப்பிய கூட்டமைப்பிலிருந்து சென்றமாதம் பிரிட்டன் வெளியேறியதை அடுத்து அங்கு புதிய கொள்கைகள் அறிவிக்கப்பட்டு வருகின்றன கல்வித்தகுதி திறன் அடிப்படை போன்றவற்றை கருத்தில் கொண்டு இனி விசா வழங்கப்படும் என்று அந்நாட்டு அரசு அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளது ஆப்கானிஸ்தானில் நடைபெற்ற அதிபா் தேர்தலில் திரு அஸ்ரப் கானி வெற்றிபெற்றுள்ளதாக அந்நாட்டு தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது இதையடுத்து அவர் இரண்டாவது முறையாக அதிபராக பதவியேற்கவுள்ளார்